இனி விரிவான செய்திகள் கற்றல் மற்றும் பாரம்பரியத்தில் சிறந்தவற்றை ஒருங்கிணைத்து தேசிய கல்விக்கொள்கை நவீன உருவாக்கப்பட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் வேலூரில் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்துகொண்டு அவர் உரையாற்றினார்

கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்ற திருக்குறளை மேற்கோள்காட்டி அவர் பேசினார்

மகளிர் அனைத்து துறைகளிலும் தடைகளை கடந்து சாதனைகளை படைத்து வருவதாகவும் அவர் கூறினார்

உத்தராகண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு தீரத் சிங் ராவத் இன்று பதவியேற்றுக் கொண்டார் தலைநகர் டேராடுளில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிஷ்ச்சியில் ஆளுநர் பேபி ரானி மயூரா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் உத்தாரகண்ட முதலமைச்சராக பதவியேற்றுள்ள தீரத் சிய் ராவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் சிறந்த நிர்வாக திறனும் அமைப்பு ரீதியாக அனுபவமும் மிக்கவர் தீரத் சிங் என்று குறிப்பிட்டுள்ளார் அவருடைய தலைமையில் உத்தராகண்ட் தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் செல்லும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்கட்சிகளின் கூச்சல் குழப்பத்திற்கு இடையே முக்கிய மசோதாக்கள் இன்று நிறைவேற்றப்பட்டன

மக்களவை இன்று பிற்பகல் கூடிய போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக அவை பல முறை ஒத்திவைக்கப்பட்டது அந்த உறுப்பினர்கள் அவையின் எமயப் பகுதிக்கு வந்து அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் தில்லி எல்லை பகுதியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தில் பலர் உயிரிழக்க நேரிட்டதாகவும் எனவே இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று காய்கிரஸ் உறுப்பினர் ஆதிர்சஞ்சன் சவுத்திரி வலியுறுத்தினார் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபடுவது வேதனையளிப்பதாக மக்களவை தலைவர் திரு ஓம்பிர்லா குறிப்பிட்டார் பல்வேறு மக்கள் பிரச்னைகள் குறித்து விவாதிக்க வேண்டிய நிலையில் அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் உறுப்பினர்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் அவர்கள் தங்களது இருக்கைக்கு சென்றும் அவை நடவடிக்கைகள் கமுகமாக நடைபெற ஒத்துழைப்பு தரவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் அவையின் மையப்பகுதிக்கு வந்து புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக முழக்கமிட்டனர் கடும் கூச்சல் குழப்பத்திற்கு இடையே மத்தியஸ்தம் மற்றும் சமரச திருத்த சட்ட மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது அவை நடவடிக்கைகள் தொடங்கியபோது எதிர்க்கட்சி அவைத் தலைவர் திரு மல்லிகார்ஜீன கார்க்கே அவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவிடம் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார் இது குறித்து ஏற்களவே பட்ஜெட் கூட்டத் தொடரின் போது விவாதிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்த அவைத் தலைவர் பின்னர் வேளாண் சட்டங்கள் குறித்து விவாதிக்கலாம் என்று யோசனை தெரிவித்தார் இதனை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது

தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்னன அஇஅதிமுக வேட்பாளர்களின் இரண்டாவது பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது

இதன்படி மாநில அமைச்சர்கள் திரு கே பி அன்பழகன் பாலக்கோடு தொகுதியிலும் திரு சேவூர் ராமச்சந்திரன் ஆரனியிலும் டாக்டர் சரோஜா ராசிபுரத்திலும் திரு தங்கமனி குமாரப்பாளையம் தொகுதியிலும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திரு கே ஏ செங்கோட்டையனும் மீண்டும் போட்டியிடுகின்றனர் பெரும்பாலான அமைச்சர்கள் மற்றும் சுட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன அஇஅதிமுக கூட்டனியில் இடம்பெற்றுள்ள பிஜேபி மற்றும் பாமக போட்டியிடும் தொகுதிகள் குறித்த விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன

சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான திமுக தலைமயிலான கூட்டணியில் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது அக்கட்சியின் வேட்பாளர் திமுக சின்னத்தில் போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டதாகவும் இதற்கான உடன்பாடு இன்று எட்டப்பட்டதாகவும் திமுக வின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதற்கிடையே அம்மா மக்கள் முன்னேற்றக்கழகத்தின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிட்டப்பட்டது

பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள தேர்தல் கையேட்டினை இன்று சென்னையில் வெளியிட்டு அவர் பேசினார்

தமிழகத்தை பொறுத்தவரை தேர்தல்கள் பொதுவாக அமைதியாக நடைபெற்று வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த முறையும் தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

மின்னு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்துவதால் வாக்காளர் அனைவருக்கும் கையுறை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் தொடர்பான புனர்களை பொதுமக்கள் அதற்காக அறிவிக்கப்பட்ட கைபேசி செயலியில் தெரிவிக்கலாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இதன்மூலம் பொதுமக்கள் அனைவருமே பார்வையாளர்களாக செயல்படலாம் என்றும் திரு சத்தியபிரத எஹு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குளர் திரு அண்ணதுரை கதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல் குறித்த விவரங்கள் இந்த கையேட்டில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார்

நேயர்கள் தங்களது சந்தேகங்களை ஆங்கிலத்திலோ ஹிந்தியிலோ தெரிவிக்கலாம்